நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தொழில் புதுச்சேரி இளைஞ்களுக்கு துவங்குவதற்கான திறனறி மேம்பாட்டு பயிற்சி கருத்தரங்கை அமைச்சர் திரு கந்தசாமி இன்று துவக்கி வைத்தார்

விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைப்பதில் மத்திய அரசு உறுதியோடு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள வேளாண்மை மசோதாக்கள் குறித்து வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் இந்த மசோதாக்கள் விவசாயத் துறையில் பெரும் மாற்றத்தைக் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை என்று நம்பிக்கை தெரிவித்தார் நடைமுறையில் வேளாண்மைத் துறைக்கு கூடுதலான தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்றும் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள மசோதாக்கள் மூலம் சிறந்த உபகரணங்கள் கொண்டு கூடுதல் விளைச்சலைப் பெற வழிவகை செய்யப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயத் துறையில் எதிர்கால சந்ததியினருக்கு வலுவான உள்கட்டமைப்பை வழங்குவதில் அரசு உறுதியோடு இருப்பதாக கூறிய பிரதமர் தற்போதைய மசோதாக்கள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் கிடைப்பதோடு உற்பத்தியும் அதிகரிக்கும் என்றும் அதன் மூலம் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறினார் மேலும் கடந்த பல பத்தாண்டுகளாக இடைத் தரகர்களால் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மண்டி வியாபாரம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் இந்த விவகாரத்தில் எதிர்க் கட்சிகள் மக்களையும் விவசாயிகளையும் தவறான வழியில் திசை திருப்புவது கண்டிக்கத்தக்கது என்றும் பிரதமர் கூறினார்

காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரு ராஜீவ் சத்தாவ் திரு ரிபுன் போரா திரு நாசீர் உசேன் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரு டெரிக் ஓபிரேய்ன் திரு தோலா சென் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் திரு

ராகேஷ் திரு இளமரம் கரீம் மற்றும் ஆம் ஆத்மி உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் ஆகியோர் இனி நடைபெறும் மழைக்காலக் கூட்டத்தொடரில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு

வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

கந்தசாமி இன்று துவக்கி வைத்தார்

மாவட்ட தொழில் பயிற்சி மையம் மாவட்ட ஊரக மேம்பாட்டு வளர்ச்சி முகமை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இணைந்து இந்தப் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது நிகழ்ச்சியில் பல்வேறு அரசுத் துறைகள் பங்கேற்று இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த ஆலோசனைகள் பயிற்சிகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட உள்ளன

கமலகண்ணன் இன்று வழங்கினார் காரைக்கால் மண்டலத்தில் கோவிட் பரவல் குறைந்ததன் அடிப்படையில் பல்வேறு பகுதிகள் கட்டுப்பாட்டு மண்டலங்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது

காரைக்கால் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடப்பு கல்வியாண்டில் முதுகலை படிப்பில் சேர்வதற்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாணவர் சேர்க்கை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு வியாச ராயர் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பழனிசாமி இன்று தலைமை செயலகத்தில் காணொளி வாயிலாக தொடக்கி வைத்தார்

கோ தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார் தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் பகுதியில் உள்ள சொக்கன் குடியிருப்பில் செல்வன் என்ற இளைஞர் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் அரிகிருஷ்ணனை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து நெல்லை சரக டிஐஜி திரு பிரவீண் குமார் உத்தரவிட்டுள்ளார் இந்த கொலை வழக்கில் ஆய்வாளர் அரிகிருஷ்ணன் முதல் நபராக சேர்க்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கொலை வழக்கில் தொடர்புடைய தூத்துக்குடி அதிமுக பிரமுகர் திருமணவேல் என்பவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்துப் பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது இதே சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட செல்வனின் சகோதரர்கள் மீது விவசாய நிலத்தை சேதப்படுத்தியதாக போடப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் வழங்கி உயர் நீதிமன்றம் மதுரைக் கிளை உத்தரவிட்டது மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் பாதிக்கப்பட்டவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து செல்வனின் உடலைப் பெற அவர்கள் ஒப்புக் கொண்டனர்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி இளைஞர்களுக்கு தொழில் துவங்குவதற்கான திறனறி மேம்பாட்டு பயிற்சி கருத்தரங்கை அமைச்சர் திரு கந்தசாமி இன்று துவக்கி வைத்தார்